அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நல்வாழ்வுத்துறை முதன்மைச்செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஒரே தேசம் ஒரே ளிவாயு தொகுப்பு திட்டத்தின் மூலம் நாட்டில் தூய்மையான ளிவாயுவை அளிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் கொச்சி மங்களூரு இடையே சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள எரிவாயு குழாய் திட்டத்தை அவர் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றினார் தூய்மை எரிவாயு திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் விதமாக நாட்டில் உள்ள அனைத்து எண்ணெய் மற்றும் ளிவாயு நிறுவனங்கள் புளரமைக்கப்படும் என்றும் புதப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் புதுதில்லியில் கட்டப்பட உள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய அம்வில் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தில்லி மேம்பாட்டு ஆணைய சட்டத்தின்படி சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதல் முறையாக பெறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த அம்வில் நீதிபதிகள் திரு தினேஷ் மகேஷ்வர் திரு ஏ எம் கான்வில்கள் திரு சஞ்ஜீவ் கன்னா ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர்

இனி வரும் ஆண்டுகளிலும் தைப்பூச திருவிழா தினத்தை பொது விடுமுறைப் பட்டியலில் சேர்க்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் முதலமைச்சா் தெரிவித்துள்ளாா் இலங்கை மொரீசியஸ் உள்ளிட்ட நாடுகளில் தைப்பூச திருவிழாவிற்கு பொதுவிடுமுறை அளிக்கப்பட்டு வருவதை குறிப்பிட்டு பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே தைப்பூச திருவிழா தினத்தை விடுமுறை நாளாக அறிவித்ததற்கு முதலமைச்சு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

கேரளாவில் பறவைக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கிருந்து தமிழக எல்லைக்குள் வரும் வாகனங்களை சோதனை செய்து கிருமி நாசினி தெளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

மருத்துவப்பணியாளர்கள் நோய் தடுப்பு முன்னிலை பணியாளர்கள் ஆகியோருக்கு தங்கு தடையின்றி தடுப்பு மருந்துகளை அளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் தெரிவித்தார்

விளைநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின் கோபுரங்களுக்கு அரசாணைப்படி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நடைபெறும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் பணிகள் விவசாயிகளுடன் முத்தரப்பு ஒப்பந்தம் செய்துகொள்ளப்பட்ட பின்னரே நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார்

தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி திரு செந்தில்குமார் கொண்ட அமர்வில் இந்த மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தபோது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நடைமுறைகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பொதுநலனை கருத்தில்கொண்டு எந்தவொரு இடைக்கால உத்தரவும் தற்போது பிறப்பிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர்

கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் நியாயவிலைக்கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி இன்று ஆய்வு செய்தார் மதுரை தூய மரியன்ளை மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மாநில அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ இன்று வழங்கினார்

தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது